இவ்விழாவில் பங்கேற்ற வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்களிடையே வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பேசுகையில் இந்தியாவின் கல்வித் துறையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவென்பது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களின் வேரை கண்டடைவதற்கான வாய்ப்பு மட்டுமின்றி இந்தியாவின் வளர்ச்சிக் கதையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் இவ்விழாவில் பேசுகையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களே வெளிநாடுகளில் இந்தியாவின் முக்கிய தூதர்கள் என்றார் வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் ஜென்ரல் விகே சிங் உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கன்வல்ஜீத் சிங் பக்சி நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹிமான்சு குலாத்தி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை முறைப்படி தொடக்கி வைக்கிறார் மொரீசியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜக்நாத் விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார்

நாகேஸ்வரராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் இருந்து தம்மை விடுவித்து கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் அறிவித்துள்ளார்

ஏராளமான பொது மக்கள் ஆர்வத்துடன் கலந்துக் கொண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் ஒப்புகை ரசீது குறித்து தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொண்டனர் உதவி வாக்குப்பதிவு அதிகாரி திரு சுரேஷ் ராஜ் பொது மக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடு குறித்தும் ஒப்புகை ரசீது குறித்தும் பொது மக்களுக்கு விளக்கி கூறினார் அப்போது வாக்களித்தவுடன் விநாடிகளுக்கு ஒப்புகை ரசீதை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் ஆனால் அதை வெளியே எடுத்துச் செல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டார்

அதனடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் பசுமை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்காக ஏராளமான வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் மாநில அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர்

அமைச்சர் திரு ஷாஜகான் தலைமை செயலாளர் அஸ்வனி குமார் மற்றும் துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் பசுமை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு அளிக்கப்பட உள்ள சலுகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பள்ளிக்கல்வித் துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு மேம்பட்ட சேவைகளை மக்களுக்கு வழங்குவது குறித்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் பள்ளிக் கல்வித் துறையில் கணிப்பொறி மூலமான சேவை வசதிகளை வலுப்படுத்தவும் பள்ளிகளை அன்றாட அடிப்படையில் ஆய்வு செய்ய நிரந்தர செயல்பாட்டு முறை ஒன்றை உருவாக்கவும் அவர் அறிவுறுத்தினார் ஸ்வயம் உள்ளிட்ட ஆன் லைன் கல்வி வசதிகள் மூலம் சுயமுன்னேற்ற பயிற்சி பெற அனைத்து ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார்

பொதுப்பணித்துறை புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள பொறியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு இன்ற காலை தர்ணா போராட்டம் நடைபெற்றது முறையான இடமாற்ற கொள்கையை அமல்படுத்தக் கோரியும் தங்கள் பணி நிலை குறித்த சீரமைப்பு குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தினார்கள்

அப்போது மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரியும் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் குடும்பத்தை பாதுகாக்க மாத நிவாரணத் தொகை வழங்க கோரியும் அவர்கள் கோஷமிட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர்

பெங்களுர் ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் கவுரவ தலைவரும் லினஸ் பாலிங் ஆய்வுப் பேராசிரியருமான பாரதரத்னா பேராசிரியர் சிஎன்ஆர் ராவ் தலைமை விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரை நிகழ்த்த இருக்கிறார்

இதற்கிடையே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகி இருப்பதால் மீனவர்கள் இக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாக மண்டல புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது வடலூர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடி ஜீவகாருன்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த ராமலிங்க வள்ளலார் ஏற்படுத்திய வடலூர் சத்திய ஞான சபை வளாகத்தில் இன்று தைப்பூச விழா நடைபெறுகிறது இதையொட்டி நடைபெறும் ஜோதி தரிசனத்தை காண ஆயிரகணக்கானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர்